உள்ளிட்ட நாடுகளின்ள தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார்

முறையில் தீர்வு காண முடிவு செய்துள்ளன

இன்று காலை அவர்

அதைபொட்டி நீடித்த வளர்ச்சி அனைவருக்கும் சமமான வளர்ச்சி உள்ளிட்டவை தொடர்பான விவாதங்களும் நடைபெறுகிறது மாநாட்டின் நான்காவது மற்றம் இறுதி அமர்வில் பருவநிலை மாற்றம் சுற்றச்சுழல் மற்றம் எரிசக்தி தொடர்பாக விவாதிக்கப்படவுள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஒசாகாவில் நேற்று அவர் சீன அதிபர் திரு ஸீ ஜின் பிங் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டின் ஆகியோருடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது தீவிரவாதத்தை ஒடுக்குவது மற்றும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அவர்கள் அலோசனை நடத்தினர் இக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பயங்கரவாதம் மனிதகலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என்று குறிப்பிட்டார் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டமும் ஒசாகா நகரில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய பிரதுர் திரு நரேந்திர மோடி உலக வர்த்தக அமைப்பில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவேண்டியதன் அவசியத்தை வலியுறத்தியதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய் கோகலே செய்தியாளர்களிடம் கூறினார் ஜெர்மன் பிரதமர் திருமதி ஏஞ்சலா மெர்க்கல் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் மத்திய மனிதவளமேம்பாட்டு அமைச்சகத்தின் உயர்கல்வித்துறை அடுத்த தொலைநோக்கு செயல்திட்டத்தை இறுதி செய்து வெளியிட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த ஐந்தாண்டுகளில் மேற்கொள்ளப்படவேண்டிய செயல் திட்டத்தை வடிவமைக்குமாறு அமைச்சகங்களையும் கேட்டுக்கொண்டிருந்தார் அதன் அடிப்படையில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் இத்திட்டத்தை வடிவமைத்துள்ளது உயர்கல்விக்கான நிதி ஆதாரங்கள் வேலைவாய்ப்பு தொழில்முனைவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இதில் இடம்பெற்றுள்ளதாக மனிதவளமேம்பாட்டுத்துறை அமச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

மனித கழிவை மனிதர்களே அகற்றும் நடைமுறையை முற்றிலும் ஒழிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்று சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இது தொடர்பாக நேற்று பேசிய அவர் இதில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு உரிய முறையில் மறுவாழ்வு அளிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார்

கடற்படையின் தர்காஷ் கப்பல் எகிப்தின் அலெக்ஸாண்டரியா சென்றடைந்துள்ளதுஇந்திய எகிப்து கடற்படைகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை அதிகரிக்கும் ஒரு முயற்சியாக மூன்று நாள் பயணமாக அங்கு இக்கப்பல் சென்றுள்ளது கடற்படை பயிற்சிகள் உள்ளிட்டவற்றை இருதரப்பும் பகிர்ந்து கொள்ளும் எனவும் இதன் மூலம் புரிந்துணர்வு மேலும் அதிகரிக்கும் என்றும் கடற்படையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு சாஷ்மீர் வங்கியில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக ஊழல் தடுப்பு அமைப்பு அந்த வங்கியின் சில அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளது பலருக்கு முறைகேடாக பல கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டதாக குற்றக்காட்டு எழுந்தது இதையடுத்து நேற்று ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் சோதனைகள் மேற்கொண்டனர் இதில் மடிகணினிகள் மற்றும் முறைகேடாக கடன் வழங்கியது தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தெலங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்கள் நதிநீர் பகிர்வு தொடர்பான சிக்கல்களுக்கு கழுகமான முறையில் தீர்வு காண முடிவு செய்துள்ளன ஹைதராபாத்தில் நேற்று நளடபெற்ற உயர்நிலைக்குழுக்கூட்டத்தில் ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டியும் தெவங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகரராவும் சந்தித்து பேச்சு நடத்தினர்

இரு மாநில மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்கு உரிய முறையில் தண்ணீரை பகிர்ந்து கொள்ளவும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த ஆலோசனை கூட்டம் இன்றும் தொடர்ந்து நடைபெறவுள்ளது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் புதுதில்லியில் நேற்று விரிவான ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தியது மிலநடுக்கத்தின்போது மேற்கொள்ளப்படவேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இதில் செயல்முறை விளக்கங்கள் செய்து காட்டப்பட்டன பங்களாதேஷின் சமூக சேவகர்களில் ஒருவரான ஜர்னா தாரா சௌத்ரி யின் மறைவுக்கு அங்குள்ள இந்திய தூதர் திரு பிஸ்வாதிப்டே நேரில் அஞ்சலி செலுத்தினார் பங்களாதேஷில் அமைதியையும் சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியையும் நிலைநாட்ட அவர் தொடர்ந்து பாடுபட்டு வந்தார்

ஐரோப்பிய யூனியனும் நான்கு தென் அமெரிக்க நாடுகளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளன அர்ஜெண்டினா பிரேசில் உருகுவே மற்றும் பராகுவே ஆகிய நான்கு நாடுகளுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையே இது தொடர்பாக இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது

இது மிகப்பெரிய ஒப்பந்தம் எனவும் உலகில் வர்த்தக போர் நிலவும் குழலில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது முக்கியமானது எனவும் ஐரோப்பிய யூனியன் தலைவர் திரு ஜீன் கிளாட் ஐங்கர் கூறியுள்ளார்

அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவில் சமூகம் அரசியல் குடும்பப்படங்கள் நகைச்சுவை திரைப்படங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான படங்கள் திரையிடப்படுகின்றன இத்திரைப்படவிழாவை தொடங்கி வைத்து பேசிய ஐரோப்பிய யூனியன் பிரதிநிதிக்குழுவின் துணைத்தலைவர் திருரைமன்ட் மாகிஸ் இதுடோன்ற திரைப்படவிழாக்கள் இந்திய திரைப்படங்களுக்கும் ஐரோப்பிய திரைப்படங்களுக்கும் இடையே நெருக்கத்தை அதிகரிக்கும் என்றார் ஈரான் மீது அமெரிக்கா தடை விதித்துள்ளபோதும் அந்நாட்டிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை மேற்கொள்ளப்போவதாக சீனா கூறியுள்ளது அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் சீன அதிபர் திரு ஸீ ஜின் பிங்கும் சந்தித்துப் பேசவுள்ள நிலையில் சீனா இவ்வாறு கூறியுள்ளது சிரியாவில் அரசுப்படைகளுக்கும் பேராளிகளுக்கும் இடையே நடைபெற்ற சன்டையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது

இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் மோதுகின்றன